கலைஞர் கருணாநிதியின் உடல் சென்னை மெரீனா கடற்கரையில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது

உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்

கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன

கருணாநிதியின் உடல் சென்னை மெரீனா கடற்கரையில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது

கட்சியின் துணைப்பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் அண்ணா சமாதியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அண்ணா சமாதியில் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர்

மொீனா கடற்கரையில் அவரது உடல் முழு அரசு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது முன்னதாக அவரது உடல் ராஜாஜி அரங்கிற்கு கொண்டு வரப்பட்ட உடன் முப்படை வீரர்கள் மூவர்ண தேசியக்கொடியை அவரது உடலில் போர்த்தி ராணுவ மரியாதையை வழங்கினார்கள்

பொதுமக்களும் கட்சி கொண்டர்களும் ஊர்வலத்தில் அமைதி காத்து கலைஞருக்கு இறுதி வணக்கம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் பிரதமருடன் மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் பின்னர் இதுகுறித்து ட்விட்டரில் பிரதமர் விடுத்த செய்தியில் மக்கள் நலத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் தமது வாழ்வை அர்ப்பணித்த மிகச்சிறந்த தலைவரும் முதுபெரும் நிர்வாகியுமான கலைஞருக்கு தாம் நேரில் அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டார்

முன்னதாக கலைஞரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை வந்த பிரதமரை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி

பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்றனர் ராஜாஜி அரங்கில் திமுக செயல்தலைவர் திரு

ஸ்டாலின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதியின் துணைவியார் ஆகியோருக்கு பிரதமர் ஆறுதல் கூறினார் முன்னதாக இன்று காலை அன்னாரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

தம்பிதுரை சட்டப்பேரவை தலைவர் திரு

தனபால் மாநில அமைச்சர்கள் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர்

முரளிதர்ராவ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பிரகாஷ் காரத் திரு

ராமகிருஷ்ணன் திரு

பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன்சாண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கோள தலைவர்கள் திரு நல்லக்கண்ணு திரு

பாண்டியன் திரு

முத்தரசன் பிஜேபி மாநில தலைவா் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் தமிழ் மாநில தகாங்கிரஸ் தலைவர் திரு

வாசன் திரு

நெடுமாறன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு

டி காலனி இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்

அவரது மறைவையொட்டி இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இதனையடுத்து டெல்லியிலும் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் தேசியக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது

தமிழகத்திற்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கர்நாடக மாநிலத்திற்கும் இன்று ஒரு நாள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் இரண்டு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது

கலைஞ்ட மெரீனா இதனிடையே திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உடலை மெரீனா கடற்கரையில் நல்லடக்கம் செய்ய சென்னை உயா்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது

சுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

இந்த மனுக்கள் காரணமாகவே கலைஞர் கருணாநிதியின் உடலை மெரீனாவில் நல்லடக்கம் செய்ய சட்ட சிக்கல் உள்ளது என்று அரசு தெரிவித்திருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கருணாநிதியின் உடலை மெரீனாவில் நல்லடக்கம் செய்ய அனுமதி வழங்கி ஆணையிட்டனர்

மக்களவை கூடியதும் அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கருணாநிதியின் மறைவை அவையில் அறிவித்ததோடு மக்கள் இயக்க தலைவராகவும் தொலைநோக்கு சிந்தனையாளருமாக திகழ்ந்த கருணாநிதி திரைப்பட வசனங்கள் மூலம் தனது அரசியல் சித்தாந்தத்தை பரப்பியவர் என்று புகழாரம் சூட்டினார் இதனையடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் சிறிது நேரம் மவுனம் அனுசரித்த பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் குறிப்பை வாசித்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பன்முகத் திறன் படைத்தவரான கருணாநிதி சோதனைகளை தீரத்துடன் எதிர்கொண்டவர் என்றார்

முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரின் மறைவிற்கு அவை ஒத்திவைக்கப்படுவது குறித்து உறுப்பினர்களின் கருத்தை அறிவதற்காக பல்வேறு கட்சி தலைவர்களுடன் திரு

இளமைப் பருவத்திலேயே நாடகம் கவிதை இலக்கியம் தமகி ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த அவர் தமிழ் இலக்கியத்தின் மீது நீங்கா பற்று கொண்டவராக திகழ்ந்தார்

ரோமாபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் நெஞ்சுக்கு நீதி சங்கத்தமிழ் குறளோவியம் பொன்னர் சங்கர் திருக்குறள் உரை நாவல்கள் உள்ளிட்டவை இன்றும் தெவிட்டாத சுவையை கொண்டதாகும் மணிமகுடம் ஒரே ரத்தம் துாக்குமேடை காகிதப்பூ சிலப்பதிகாரம் போன்ற அவரது மேடை நாடகங்களும் அக்கால கூழலில் மிகவும் புதுமையாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவையாகவும் திகழ்ந்தன கருணாநிதியின் துாக்குமேடை நாடகத்தை பார்த்த நடிகவேள் எம்

இளைஞர்களுக்கான உள்ளுர் சமூக அமைப்பை முதலில் உருவாக்கி மாணவர்களுக்கான தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தை அவர் தொடங்கினார் தமிழ்நாட்டில் உருவான முதல் திராவிட இயக்க மாணவர் அணியாகும் இது

பின்னர் அதன் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி குணைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்